துறைகளில் ஆறு முக்கிய ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகியுள்ளன

ஆணையம் அமைக்கப்பட உள்ளது

மாதம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது

தேடும் பணி நடைபெற்று வருகிறது

குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் இந்தியாவில் தொழில் தொடங்க நிலவும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் டோக்கியோவில் கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அவர் தொழில் தொடங்க உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்றார் ஜப்பான் நாட்டு பிரதமர் திரு ஷின்சோ அபேயுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினார் பேச்சுவார்த்தையின் முடிவில் இரு நாடுகளுக்கும் இடையே அதிவிரைவு ரயில் கடற்படை ஒத்துழைப்பு உள்ளிட்ட ஆறு துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இரண்டு நாள் பயணமாக இன்று ஹிமாச்சலப் பிரதேசம் சென்றுள்ளார் கங்காராவில் உள்ள டாங்டர் ராஜேந்திர பிரசாத் அரசு மருத்துவக் கல்லூரியின் முதவாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பட்டங்களை அவர் வழங்கினார் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கு தங்கப்பதக்கங்களையும் அவர் வழங்கி கௌரவித்தார் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் மருத்துவத்துறையில் பணியாற்றுவது கண்ணியமிக்கது என்றும் சமூதாயத்திற்கு மருத்துவர்கள் தங்களது தன்னலமற்ற சேவையை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் மத்திய அரசின் அயுஷ்மான் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் மருத்துவத் துறையில் மாற்றத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் திரு ராம்நாத் கோவிந்த் கூறினார் இந்தியாவும் கத்தாரும் பல்வேறு துறைகளில் நட்புணர்வை வளர்த்துக் கொள்ள கூட்டு ஆணையம் ஒன்றை அமைக்க முடிவு செய்துள்ளன நான்கு நாள் அரசுமுறை பயணத்தின் ஒரு பகுதியாக கத்தார் சென்றுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜூக்கும் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் இடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது இருநாட்டு மக்களும் பயன்பெறும் வகையில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு இந்த ஒப்பந்தம் வழிவகை செய்கிறது பொருளாதாரம் வர்த்தகம் கலாச்சாரம் அறிவியல் தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பம் கல்வி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு முயற்சிகளை விரிவுப்படுத்துவதற்கு கூட்டு ஆணையம் ஒரு பாலமாக அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அயோத்தியில் ராம்ஜென்ம பூமி மற்றும் பாபர் மகுதி ஆகியவை இடத்திற்கான உரிமைகோரி தாக்கல் செய்த அனைத்து சிவில் வழக்குகளையும் வரும் ஜனவரி மாதம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது

இந்த மனுக்களை விசாரிக்க தளியாக ஒரு பெஞ்ச் அமைக்கப்படும் என்றும் நீதிபதிகள் கூறினர் நாட்டின் பாதுகாப்புத் துறைக்கு தேவையான தளவாடங்களை உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்குத் தேவையான கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான தருணம் வந்துள்ளதாக ராணுவத் தலைமைத் தளபதி திரு பிபின் ராவத் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சியொன்றில் பேசிய அவர் பாதுகாப்புத்துறை மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் அதற்கு ஏற்ப தளவாடங்களும் மேம்படுத்தப்பட வேண்டியது அவசியமாகிறது என்றும் குறிப்பிட்டார் இந்தியா அதிக அளவிலான ராணுவத் தளவாடங்கள் மற்றம் ஆயுதங்களை இறக்குமதி செய்யும் நாடாகவே இருந்து வந்துள்ளது என்றும் அவர் கூறினார் ராணுவ தளவாட உற்பத்தியை பிரேசில் சிலி வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளுடன் இணைந்து இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் அவர்களது தொழில்நுட்பத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்ள அந்த நாடுகள் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பாதுகாப்பு தளவாட உற்பத்திக்கான மண்டலம் விரைவில் அமைப்பதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் ராணுவ தலைமைத் தளபதி திரு பிபின் ராவத் கூறினார்

ஐகர்தா விமானநிலையத்திலிருந்து பங்கல் பினாங் என்ற தீவை நோக்கி புறப்பட்டு சென்ற இந்த விமானம் ஜாவா கடல் பகுதியில் விழுந்து விபத்திற்குள்ளானது இன்று காலை ஆறரை மணி அளவில் இந்த விமானத்திற்கும் கட்டுப்பாட்டு அறைக்கும் இடையிலான தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விமானத்தை இயக்கிய இந்திய விமானி பவ்யே சுனேஜா இந்த விபத்தில் உயிரிழந்து விட்டதாக ஐகர்தாவில் உள்ள இந்திய தூதரகம் உறுதி செய்துள்ளது தில்லியை சேர்ந்த சுனேஜா தற்போது ஜகர்தாவிலேயே தங்கி தனியார் விமான நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மீதான ஒப்பந்தப் புள்ளி முறைகேடு புகாரை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது நெடுஞ்சாலைத் துறையில் ஒப்பந்தப்புள்ளி வழங்கியதில் முறைகேடு நடந்ததாக கூறி திமுக சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் புகார் குறித்து விசாரணை நடத்த சிபிஐக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதனை எதிர்த்து மாநில லஞ்ச ஒழிப்புத் துறை தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த மனுவுக்கு பதிலளிக்க திமுகவுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது

மக்கள் மருத்துவ சிகிச்சைக்கு செலவு செய்துவிட்டு வறுமையில் வாடக்கூடாது என்பதற்காகவே ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் மேல்பட்டி கிராமத்தில் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக இதனை பிரதமர் அறிவித்துள்ளதாக கூறினார்

நாடு முழுவதும் அனைத்து மருந்துகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஒன்றரை லட்சும் நலவாழ்வு மையங்கள் தொடங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் மருத்துவமனைகளில் தாய்சேய் இறப்பு விகிதம் நாட்டிலேயே தமிழகத்தில் மிகவும் குறைவாக உள்ளதாக திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார்

உயர்நீதிமன்றமும் தொடர்ந்து மறுத்து வந்ததையடுத்து சந்திரசேகர் வர்மா இன்று நீதிமன்றத்தில் சரணடைந்தார் கடந்த செப்டம்பர் மாதம் வர்மா விற்கு எதிராக சிபிஐ வழக்கு பதிவு செய்து கைது வாராண்ட் பிறப்பித்திருந்தது பேனுவதற்கான நடைமுறைகள் சுகாதாரத்தை சிறந்த மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான சுகாதார கட்டமைப்பு குறித்த ஐந்தாவது தேசிய மாநாடு நாளை அசாம் மாநிலம் காசிரங்காவில் தொடங்குகிறது முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் மற்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜெ பி நட்டா ஆகியோர் இந்த மூன்று நாள் மாநாட்டை தொடங்கி வைக்க உள்ளனர் சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நல்ல பழக்க வழக்கங்கள் மற்றும் நடைமுறைகளை கொண்டு வருவது புதிய கண்டுபிடிப்புகள் மூவம் ஒவ்வொரு மாநிலங்களிலும் உள்ள சுகாதாரத் துறையை மேம்படுத்துவது ஆகியவை இம்மாநாட்டின் முக்கிய நோக்கமாகும் நாடெங்கிலும் இருந்து சுகாதாரத்துறை நிபுணர்கள் மாநில அரசுகளோடு இணைந்து சுகாதாரத்துறையில் பணியாற்றி வரும் நிறுவனங்கள் மருத்துவ கல்வி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் இம்மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர்

அந்நாட்டு அரசியலில் முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது வடகிழக்கு பருவ மழை நவம்பர் ஒன்றாம் தேதி தொடங்க வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது லுபான் டிட்லி புயல் காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரி ஆந்திரா உள்ளிட்ட கென் மாநிலங்களில் வடகிழக்கு பருவ மழை தொடங்குவது தாமதமானதாக வாளிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கக் கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாகவும் வளி மண்டல மேலடுக்கு கழற்சி காரணமாகவும் அடுத்த இரண்டு நாட்களில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது

தொடக்க ஆட்டக்காரர் ரோஹித் சர்மா அம்டட்டி ராயுடு ஆகியோர் அதிரடியாக விளையாடி சதம் அடித்தனர்